மற்றும் அபுஷ்மான் பாரத் திட்டங்கள் உறுதி செய்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

நீர்நிலைகளில் இன்று கரைக்கப்படுகிறது

பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டினார்

ஆடவர் இரட்டையர் பிரிவில் ரோகன் போபண்ணா டிவிட்ச் சரண் இணை இறதிப்போட்டிக்கு முன்னேறியது இனி விரிவான செய்திகள் பிரதமின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் நாட்டின் மருத்துவ சேவையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் ஜூனாகத் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமா் இந்த காப்பீட்டுத் திட்டம் மூவம் ஏழை எளிய மக்கள் உயா்தர மருத்துவ சிகிச்சைகளை குறைந்த செலவில் மேற்கொள்வதை உறுதி செய்யும் என்றும் குறிப்பிட்டாள் ககாதாரத் துறையில் தலைசிறந்த மருத்துவா்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்த பணியாளா்களுக்கு அதிக தேவை இருப்பதாகவும் மருத்துவ சாதனங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதே அரசின் விருப்பம் என்றும் பிரதமர் கூறினார் சுகாதாரத்துறையில் உலக அளவில் ஏற்படும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை உடனுக்குடள் கண்காணித்து அதனை இந்தியாவிலும் செயல்படுத்த நடவடிக்கை எடுப்பது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் துய்மைப் பணிகளுக்கு மத்திய அரசு அளித்து வரும் முக்கியத்துவம் உலக அளவில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் நாடு தூய்மையாக இருந்தால் மக்கள் எந்தவித நோய் பாதிப்புக்கும் ஆளாக மாட்டார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார் ஏழை எளிய நடுத்தர மக்கள் குறைந்த விலையில் மருந்து பொருட்களை வாங்குவதற்கு ஏதுவாக மலிவு விலை மருந்தகங்கள் தொடங்கப்பட்டிருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் முன்னதாக குஜராத்தின் வல்சாத் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஜுஜுவா கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளை பிரதம் பயனாளிகளிடம் ஒப்படைத்தாா் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்குள் நாட்டு மக்கள் அனைவருக்கும் சொந்த வீடு கட்டிக் கொடுக்க வேண்டும் என்பதே தமது அரசின் இலக்கு என்றார் பிரதமின் வீட்டுவசதி திட்டத்தில் இடைத்தரக்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படாததால் தரமான வீடுகள் கட்டிக்கொடுக்க முடிந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்திய ராணுவத்திற்கும் சீன ராணுவத்திற்கும் இடையே நம்பிக்கையையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்துவதற்கான முயற்சியை இரு நாடுகளும் இணைந்து மேற்கொண்டுள்ளன

இதன் தொடர்ச்சியாகவே சீன பாதுகாப்பு அமைச்சர் புதுதில்லி வந்திருப்பதாக கூறப்படுகிறது கடந்த செவ்வாய்கிழமையன்று சீள அமைச்சர் பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்தபோது இரு நாட்டு ராணுவத்திற்குமிடையே கருத்து வேறுபாடுகளை களையவேண்டும் என்றும் உணர்வப்பூர்வமாக எழும் பிரச்சளைகளுக்கு பக்குவப்பட்ட அனுகுமுறையை கையாள்வது குறித்தும் விவாதித்தார்

பீகார் மாநிலத்தின் துணை முதலமைச்சர் திரு சுகில்குமார் மோடி மத்திய அமைச்சர்கள் திரு ராதாமோகன்சிங் திரு அஸ்விளி குமார் சௌபே திரு கிரிராஜ்சிங் திரு ராம்கிரிபால் யாதவ் ஆகியோரும் குழு தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் பீகார் மாவட்ட தலைநகரங்களில் வாஜ்பாய்க்கு அஞ்சலி செலுத்தும நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டள்ளன சென்னையில் உள்ள பிஜேபி தலைமையகமான கமலாலயத்தில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் அஸ்திக்கு இன்று தமிழக ஆளுநர் திரு பள்வாரிலால் புரோஹித் மலர்துவி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சா் திரு ஓ பன்னீாசெல்வம் திமுக செயல் தலைவா் திரு மு க ஸ்டாலின் முன்னாள் மத்திய அமைச்சா் திரு தயாநிதிமாறன் மற்றும் பல்வேறு கட்சியினரும் பிஜேபி நிர்வாகிகளும் தொண்டர்களும் வாஜ்பாயின் அஸ்திக்கு மரியாதை செலுத்தினர் ஜெர்மனியின் ஹம்பெர்க் நகரில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியின் போது இந்தியா குறித்து காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்த கருத்துக்கு பிஜேபி கண்டனம் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சும்பித் பத்ரா சர்வதேச அரங்கில் இந்தியாவின் புகழுக்கு கலங்கம் ஏற்படுத்தும் வகையில் பயங்கரவாதத்தை அவர் நியாயப்படுத்தி பேசியிருப்பதை ஏற்க முடியாது என்று கூறியுள்ளார் வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்படாவிட்டால் மக்கள் தீவிரவாத குழுக்களை நாடி செல்வார்கள் என்று திரு ராகுல் காந்தி குறிப்பிட்டது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்தியா உலக அளவில் வலிமையானதொரு பொருளாதாரமாக வளர்ந்து வரும் நிலையில் வெளிநாட்டு மண்ணில் இந்தியா குறித்து இது போன்ற கருத்தை அவர் தெரிவித்து இருக்கவேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் கூறினார் திரு ராகுல் காந்தி இதபோன்று கருத்துகளை தெரிவிப்பதள் பின்னணி என்ன என்று காங்கிரஸ் விளக்கவேண்டும் என்றும் பிஜேபி செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் சென்னையில் அமைக்கப்படவுள்ள எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவுக்கு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டினார்

சுட்டப்பேரவை தலைவா் திரு தனபால் துணை முதலமைச்சா் திரு ஒ பன்னீா் செல்வம் அமைச்சா்கள் அஇஅதிமுக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பலர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்

அம்மாநில உயர்நீதிமன்ற நீதிபதி கீதாமிட்டல் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார்

கவிஞரும் எழுத்தாளுருமான திரு மாலிக் பீகார் ஒடிசா மாநிலங்களில் ஆளுநராக பதவி வகித்துள்ளார்

மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டதையொட்டி கடந்த மே மாதம் சிறுநீரக இந்த துறைகளுக்கான பொறுப்பிலிருந்து திரு அருண்ஜேட்லி விடுவிக்கப்பட்டார் தற்போது அவர் குணமடைந்ததை அடுத்து அந்த பொறுப்புகள் மீண்டும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளன இதனை அடுத்து திரு அருண்ஜேட்லி நிதி மற்றும் கம்பெனி விவகாரங்கள் துறை பொறப்புகளை இன்று ஏற்றுக்கொண்டார்

குல்லு மாவட்டம் ராளிநாலா என்ற இடத்தில் இன்று அதிகாலை தனியார் வாகனம் சாலையோரப்பள்ளத்தில் விழுந்ததால் இந்த விபத்து நேரிட்டது உடனடியாக மீட்பு பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டது வாகளம் கட்டுப்பாட்டை இழந்ததற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்றுவருகிறது

பெரும்பாலான ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கிராமப்புற சாலைகள் துண்டக்கப்பட்டுள்ளன

உஜ்ஜைன் என்ற இடத்தில் ஒரு வாலிபர் வெள்ளத்தில் மூழ்கி உயிரிழந்தார் ஆசிய விளையாட்டு போட்டியில் இந்தியாவுக்கு இன்று மேலும் ஒரு வெள்ளி மற்றும் வெண்கலப்பதக்கம் கிடைத்துள்ளது

மகளிர் ஒற்றையர் டென்னிஸ் பிரிவில் அங்கிதா ரெய்ளா வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினார் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ரோகன் போபண்ணா டிவிட்ச் சரண் இணை இறுதிக்கு முன்னேறியுள்ளது பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் அஸ்வினி பொன்னப்பா சிக்கிரெட்டி இணை கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது வில்வித்தை பிரிவில் இந்தியாவின் அட்டானுதாஸ் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் பிரிவில் தீபிக்கா குமாரி கால் இறுதிக்கு முந்தைய கற்றுக்கு முன்னேறியுள்ளார்

மகளிர் கபடி போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது ஆடவர் கபடி அரை இறதிப் போட்டியில் இந்தியா ஈராளிடம் அதிர்ச்சி தோல்வியடைந்தது ஆடவர் கபடிப் போட்டியில் இதுவரை தொடர்ந்து தங்கம் வென்று வந்த இந்திய அணியின் இந்த தோல்வி ரசிக்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது